முப்படைகளின் முதலாவது தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றுக்கொண்ட ஜெனரல் பிபின் ராவத்முப்படைகளும் ஒரணியாக இருந்து செயல்படும் என்று தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை இரண்டுநாள் பயணமாக கர்நாடகா செல்கிறார்

ரயில்கட்டணங்கள் குறைந்தஅளவில் உயர்த்தப்பட்டுள்ளன

புத்தாண்டை உலக மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றனர்

முப்படைகளின் முதலாவது தலைமை தளபதியாக ஜெனரல் பிபின் ராவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் புதுதில்லியில் முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு தாம் உயர் முன்னுரிமை அளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இப்பதவிக்கு பொறுப்பேற்றுள்ள ஜெனரல் பிபின் ராவத்துக்கு பிரதமன் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத் துறையை நவீனப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இப்பதவி உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் முப்படைகளுக்கு தலைமை தளபதி நியமிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் முப்படைகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் செயல்படுகிறது என்பதை இந்த நடவடிக்கை உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளர் பாதுகாப்புப் படையை நவீனமயமாக்குவதற்கு இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கரும் ஜெனரல் பிபின் ராவத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்படைகளின் தலைமை தளபதி குறித்து அரசியல் ரீதியாக கருத்துக்கள் தெரிவிப்பது கண்டனத்திற்குரியது என்று கூறினாா் முக்கிய பிரச்சினைகளில் காங்கிரஸ் தலைவா்கள் முன்னுக்குப் பிள் முரணான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குற்றம்சாட்டினார் சீனாவுடனான எல்லைப்பகுதி கண்காணிப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதுடன் நாடு எதிா்நோக்கும் எத்தகைய பாதுகாப்பு சவால்களையும் சந்திக்க இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக ராணுவத்தின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவணே கூறியுள்ளார் ரானுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்றதையொட்டி புதுதில்லியில் தமக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதைக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிற்கு ஏற்படும் எத்தகைய அச்சுறுத்தவையும் சந்திக்க ராணுவம் தயார் நிலையில் உள்ளது என்றார் சீனாவுடனான எல்லை பிரச்சினை பற்றி குறிப்பிட்ட அவர் அப்பகுதியில் அமைதி நிலவச் செய்வதன் மூலமே பிரச்சினைக்கு தீர்வுகாய முடியும் என்று குறிப்பிட்டார் தமது தலைமையின்கீழ் ரானுவத்தை நவீனப்படுத்தவும் செயல்பாட்டு ஆயத்த நிலைக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் ஜெனரல் நரவணே தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை இரண்டுநாள் பயணமாக கர்நாடகா செல்கிறார் நாளை தம்கூரில் இளையோர் கல்லூரி எமதானத்தில் நடைபெறும் கிரிஷி சர்மான் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்துகொள்கிறார்

நாளை மாலை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றம் மேம்பாட்டு அமைப்பிள் நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் கலந்துகொள்கிறார்

இந்திய அறிவியல் சம்மேளனத்தின் பல்வேறு விருதுகளையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார் ஊரக வளர்ச்சி என்பது இவ்வாண்டின் தேசிய அறிவியல் மாநாட்டின் கருப்பொருளாகும் சந்த்ரயான் மூன்று திட்டப்பணிகள் கமூகமாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு சிவன் தெரிவித்துள்ளார் இன்று பெங்ளூருவில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் அடுத்த ஆண்டு இது விண்ணில் செலுத்தப்படும் என்றார்

விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த நான்கு போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இவர்களுக்கான பயிற்சி ரஷ்யாவில் விரைவில் தொடங்க உள்ளதாகவம் அவர் தெரிவித்தார் இந்த இரண்டு திட்டப்பணிகளும் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து சிறிய ரக ராக்கெட்கள் மூலம் செயற்கைக் கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் திரு சிவன் கூறினார் கடந்த மாதத்தில் மட்டும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஒரு லட்சும் கோடி ருபாயை கடந்துள்ளது

நாடு முழுவதும் பயணியர் ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது எனினும் புறநகர் ரயில் கட்டணங்களும் மாதாந்திர பாஸ் கட்டணங்களும் உயர்த்தப்படவில்லை இதன்படி புறநகர் அல்லாத நீண்டதூர சாதாரண ரயில்களில் குளர்சாதன வசதி இல்லாத பெட்டிகளில் கிலோ மீட்டருக்கு ஒரு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது

பணிநிமித்தம் தினந்தோறும் ரயிலில் பயனம் செய்வோரின் நலனை கருத்தில்கொண்டு புறநகர் மற்றம் மாதாந்திர ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது ரயில் மற்றும் சமையல் எரிவாயு கட்டணம் உயர்வு நியாயமற்றதுஎன்று காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சிகள் கூறியுள்ளன மக்கள் மீது இது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருமதி குஷ்மிதா தேவ் கூறியுள்ளார் இந்த விலை உயர்வு கண்டனத்திற்குரியது என்ற மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யச்சூரி கூறியுள்ளார் இந்த விலை உயர்வு மக்களின் அன்றாட வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்

மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை கடற்கரைகள் மற்றும் மெரரன் ட்டிரைவ் உள்ளிட்ட பகுதிகளில் திரண்ட மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் இதேபோல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னையில் மெரினா கடற்கரை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் திரண்ட ஆயிரக்கணக்காள மக்கள் ஆரவாரத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர் இந்நாளைபொட்டி தேவாலங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன கோவா மாநிலத்திலும் பல்வேறு கடற்கரை பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டியது இசை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த கொண்டாட்டங்களில் சுற்றுவாப் பயணிகளும் பெருமளவில் கலந்து கொண்டனர் புத்தாண்டு பிறப்பையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதம் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இரண்டு கட்டங்களாக பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தில் இத்தகவலை தெரிவித்துள்ள அவர் புதிய வகை நவீன ஆயுதங்களை கொண்டு சோதனை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வடகொரிய அதிபர் எடுத்துள்ள முடிவை கைவிடவேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ அமெரிக்கா எப்போதுமே போதல் போக்கைத் தவிர்த்து அமைதியை நிலைநாட்டுவதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக கூறினார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் இதபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள போதிலும் அனுஆயுதத் தடை ஒப்பந்தத்தை கடைபிடிப்பார் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் தேசிய வாலிபால் போட்டியில் தமிழக அணி அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது தமிழக உத்திரபிரதேச அணிகளுக்கு இடையேயாள ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி நாளை மறநாள் கான்பூரில் தொடங்குகிறது